வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

திரு நரேந்திர மோடி திரைப்படத் துறையினரை கேட்டுக்கொண்டுள்ளார்

சர்வதேச அளவில் அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன

பூண்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளாா்

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியாளா சுட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது

மாநிலம் சமஸ்திபூர் மகாராஷ்டிர மாநிலம் சத்தாரா ஆகிய இரண்டு பீகார் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெற உள்ளது

தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மகராஷ்டிர மாநிலத்தில் பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கிடையே முக்கிய போட்டி நிலவுகிறது மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா பகுஜன் சமாஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகுளும் களத்தில் உள்ளன

ஹரியானா மாநிலத்தில் பிஜேபி காங்கிரஸ் இடையே பிரதான போட்டி நிலவுகிறது இந்திய தேசிய லோக்தள் ஆம்ஆத்மி பகுஜன் சமாஜ் லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிடுகின்றன

நாட்டை கட்டமைப்பதில் படைப்பாளர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கவேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திர மோடி திரைப்படத் துறையினரை கேட்டுக்கொண்டுள்ளார்

அப்போது பேசிய அவர் மகாத்மாகாந்தியின் எளிமையும் சிந்தனையும் சர்வதேச அளவில் எதிரொலிக்குமென்று கூறினார் படைப்பு திறன் என்பது மகத்துவமானது என்று கூறிய அவர் இதனை நாட்டின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டுமென்று தெரிவித்தாா் மகாத்மாக காந்தியின் சிந்தனைகளை பிரபலப்படுத்தம் வகையில் உலகில் பல்வேறு திரைப்படங்களும் தொலைக்காட்சிகளும் சிறந்த பங்களிப்பை அளித்துள்ளாக கூறினார் கலாச்சாரம் தொடர்பான நான்கு ஒளிப்பட காட்சிகளையும் பிரதமர் வெளியிட்டார் இந்தியாவிற்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வரும் வகையில் திரைப்படத் துறையினர் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் தண்டியில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் அருங்காட்சியத்தையும் ஒற்றுமைக்கான சிலையையும் பார்வையிடுமாறு திரைப்படத்துறையினரை பிரதமர் கேட்டுக்கொண்டார் மாமல்லபுரத்தில் சீன அதிபர் திரு லி ஜின்பிங் வுடனான தமது சந்திப்பிற்கு பிறகு அங்கு சுற்றுவா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார் இதனை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தம்மிடம் தெரிவித்ததாக கூறினார்

ஜெர்மனி நாட்டில் ஃபிராங்ஃபர்ட் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச புத்தக காட்சியில் இந்திய அரங்கில் மல்டிமீடியா கண்காட்சி இடம்பெற்றுள்ளது

மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரையை நினைவுகூறம் வகையில் நடைபெற்ற யாத்திரையில் ஏராளமான மாணவர்கள் கலந்துகொண்டனர் இந்த யாத்திரையின் போது காந்தியின் வாழ்க்கை முறை மற்றும் அவருடைய தத்துவங்கள் குறித்து நினைவுகூறப்பட்டது

மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத் துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் ஃபிராங்ஃபர்ட் புத்தககாட்சியில் இந்திய அரங்கு அமைக்கப்படுகிறது ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்புத்தக காட்சி இன்று நிறைவடைகிறது தீவிரவாதத்திற்கு எதிராக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துள்ள இந்தியாவும் பிலிப்பைன்சும் சர்வதேச அளவில் அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன

இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பு நட்புறவு குறித்தும் அதை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் இருதலைவர்களும் விவாதித்தாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஆசியான் இந்தியா வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய திரு ராம்நாத் கோவிந்த் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கிழக்கு கொள்கை சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது என்று கூறினார் இவங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்குப் பருவமழை பரவலாக பெய்துள்ளதாகவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றம் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமானது முதல் பலத்த மழை வரை பெய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலும் அதன்சுற்றுப்புற பகுதிகளிலும் நேற்றிரவு விட்டு விட்டு மழை பெய்தது சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்திருக்கிறது வளர்ச்சியை உறுதி செய்ய விரிவான பொருளாதாரச் சூழலை உருவாக்குவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

இந்தியாவின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுவருவதாக தெரிவித்தார் கார்பரேட் வரிகள் குறைக்கப்பட்டதன் மூலம் கட்டமைப்பு மற்றம் தொழில் துறைகளில் தனியார் துறையினர் முதலீடு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார்

இந்நிலையில் தங்களது வைப்பு தொகை முழுவதையும் திருப்பி அளிக்குமாறு சேமிப்புதரார்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வங்கியில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் வங்கிசாரா நிதி நிறுவனம் வழங்கிய கடன் தொகை சட்டவிரோதமாக வெளிநாட்டில் உள்ள நிறுவனத்திற்கு சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நேற்று சோதனை மேற்கொண்டது

முன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்திய அணி முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றது உலக பாதுகாப்புபடையினருக்கான போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீரர் அமித்பங்கல் முதல் சுற்றில் வெற்றிப்பெற்றுள்ளார்